கொரோனா வைரஸ் தொடர்பாக தமிழகத்தில் யாரும் அச்சப்பட தேவையில்லை என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்காக பொதுமக்கள் ஆவணங்கள் எதுவும் செலுத்த தேவையில்லை என மத்தியஅரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக ரத்து செய்யப்படும் விமான ரயில்வே பயண சீட்டு ரத்து கட்டணத்தை தவிர்க்க வேண்டுமென மாநிலங்களவை தலைவர் திரு

பேரவை விஜயபாஸ்கர் கொரோனா வைரஸ் தொடர்பாக தமிழகத்தில் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் போதுமான தடுப்பு நடவடிக்கைகளை தமிழகஅரசு எடுத்துவருவதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி

சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்திற்குப்பிறகு இப்பிரச்சனையை எழுப்பிய எதிர்கட்சி துணை தலைவர் திரு துரைமுருகன் கொரோனா வைரஸ் தொடர்பான அச்சம் எல்லோரிடையேயும் காணப்படுவதாக குறிப்பிட்டார் இதுதொடர்பாக போதிய நடவடிக்கைகளை தமிழகஅரசு எடுக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தினார்

எடப்பாடி கே பழனிச்சாமி நினைவுபடுத்தி இருப்பதாக கூறினார் தமிழகத்தில் தற்போது இந்நோய் தொற்று யாருக்கும் இல்லையென்றும் ஏற்கனவே இதற்காக சிகிச்சை பெற்றுவந்த ஒரு நபர் குணமடைந்திருப்பதால் அவர் இன்றுமாலையில் வீடு திரும்புவார் என்றும் கூறினார்

உதயகுமார் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்காக பொதுமக்கள் யாரும் ஆவணங்கள் எதுவும் செலுத்த தேவையில்லை என மத்தியஅரசு தெளிவுபடுத்தியிருப்பதாக மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

சட்டப்பேரவையில் இன்று இதுதொடர்பான பிரச்சனையை எதிர்கட்சி தலைவர் திரு

ஸ்டாலின் கேள்வி நேரத்திற்குப் பின்னர் எழுப்பினார் இதுதொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தைக் கூட்டி விவாதிக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு உதயகுமார் மாநிலங்களவையில் இதுதொடர்பான விவாதத்தின்போது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்காக ஆவணம் செலுத்த தேவையில்லை என்பதோடு கூடுதலாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் தெரியாவிட்டால் அவற்றுக்கு பதிலளிக்கவும் தேவையில்லை என விளக்கியிருப்பதாக குறிப்பிட்டார் பதிலளிக்காவிட்டால் சந்தேகத்திற்குரியவர்கள் என்ற குறியீடு பதிக்கப்படும் என்ற குற்றச்சாட்டும் உண்மைக்கு புறம்பானது என அவர் தெளிவுபடுத்தினார் மமமமம தண்டி யாத்திரை கன்னியாக்குமரி மாவட்டம் குளச்சலில் காவல்துறை அனுமதியின்றி தண்டி உப்பு சத்தியாக்கிர நினைவு பாதயாத்திரை செல்ல முற்பட்டதால் அப்பகுதி காங்கிரஸார்மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

இதுதொடர்பான சிறப்பு கவன சுர்ப்பு தீர்மானத்தை காங்கிரஸ் உறுப்பினர் ஜே

பிரின்ஸ் கொண்டுவந்தார் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் பாதயாத்திரை கோரி விண்ணப்பிக்கப்பட்ட சாலை மார்க்கம் போக்குவரத்து நெரிசல் நிறைந்தது என்பதால் அனுமதி மறுக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார்

நேரம் விஜயபாஸ்கர் திருநெல்வெலி மாவட்ட அரசு பொது மருத்துவமனையில் கொரோனா வைரஸ் சோதனை மையம் அமைக்க திட்டமிட்டிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

இம்மருத்துவமனைக்கு குடிநீர் விநியோகம் செய்ய ஆறரை கோடி ருபாய் செலவில் தாமிரபரணி நதிநீரை பயன்படுத்தும்வகையில் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார்

ஜெயக்குமார் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை தொடர்பான இரண்டு சட்ட திருத்த முன் வடிவுகளை சட்டப்பேரவையில் அத்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் இன்று அறிமுகம் செய்தார் அதன்படி ஒரு பணி நியமனத்திற்கு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கும்பட்சத்தில் அதற்கான அடிப்படை தகுதி தேர்வு வரை அவர் தமிழ் வாயிலாகவே படித்திருக்க வேண்டும் என்ற திருத்தம் கொண்டுவரப்படுகிறது மேலும் எந்தெந்த கல்வி நிறுவனங்களின் படிப்புகள் அங்கீகரிக்கப்பட்டவை என்பதை முடிவு செய்வதற்கான குழுவை உயர்கல்வித்துறை செயலளாரின் தலைமையில் நியமிப்பதற்கான அரசாணைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவிகித இடஒதுக்கீடு வழங்குவதில் உள்ள சில முரண்பாடுகளை களைவதற்கான அரசாணைக்கும் அங்கீகாரம் அளிக்க மற்றொரு சட்ட திருத்தம் வகை செய்கிறது

தனபால் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக சட்டப்பேரவையில் இன்று பிற்பகல்முதல் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என சட்டப்பேரவை தலைவர் திரு

சட்டப்பேரவை மற்றும் தலைமை செயலகம் அமைந்துள்ள புனித ஜார்ஜ் கோட்டைக்கு வரும் அனைவரும் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகிறார்கள்

இதுதொடர்பாக பூஜ்ய நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு இளமரம் கரீம் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று அவர் கூறினார்

ராகுல் காந்தி முன்வைத்த கேள்விக்கு மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் அளித்த பதிலில் திருப்தி அடையாத எதிர்கட்சி உறுப்பினர்கள் முதலில் அவையின் மையப்பகுதிக்கு சென்று கோஷம் எழுப்பினர் பின்னர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்

ஜெய்சங்கர் கொரோனா வைரஸ் தொற்று குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சா் டாக்டர்

ஜெய்சங்கர் அமெரிக்க உள்துறை அமைச்சர் மைக் பாம்பியோவுடன் தொலைபேசியில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் இதன் அடிப்படையில் அமெரிக்காவில் உள்ள இந்தியர்களுக்கு தேவையான நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பாம்பியோ உறுதியளித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார்

சட்டப்பேரவை இன்று கூடியதும் ஆளுநர் திரு லால்ஜி டான்டன் உரையை தொடர்ந்து பிஜேபி உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு காரணமாக அவை ஒத்திவைக்கப்பட வேண்டுமென அம்மாநில அமைச்சர் திரு கோவிந்த்சிங் விடுத்த கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவை தலைவர் திரு

இந்நிலையில் இன்று முதலமைச்சர் திரு கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை நிருபிக்க இருந்தநிலையில் அவை ஒத்திவைக்கப்பட்டது

மமமமம நாமக்கல் வாய்ஸ் நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுவரும் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

தருமபுரி மாவட்டத்தில் தேசிய ஊட்டச்சத்து இருவார விழாவில் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும்வகையில் இன்று உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதில் ஆட்சித்தலைவர் திருமதி மலர்விழி உட்பட பலர் கலந்துகொண்டனர்